திருராஜீவ் ரஞ்சன் இன்றுஆலோசனைநடத்தினார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றையஆட்டத்தில் பெங்களுரு ராஜஸ்தான் அனிகள் மோதுகின்றன

ஆக்ஸிஜன் வினியோகம் தொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாக இந்தகூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லையென்றுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் தமிழகஅரசுவிளக்கம் அளித்துள்ளது

இந்தவிளக்கத்தைஏற்றுக்கொண்டநீதிபதிகள் ஆக்ஸிஜன் ரெம்டெசிவிர் வெண்டிலேட்டர்கள் தடுப்பு மருந்துகள் ஆகியவற்றிற்குதட்டுப்பாடுஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவேண்டும் என்றுஅறிவுறுத்தினர்

பின்னர் அவர் மாநிலத்தில் கோவிட் தடுப்பு பணிகளைதீவிரப்படுத்துவதுகுறித்துமாவட்டஆட்சியர்களுடன் ஆலோசனைநடத்தினார்

கோவிட் நோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குழுககவசம் அணிவதைபொதுமக்கள் தவறாமல் கடைப்பிடிக்கவேண்டுமென்றுசென்னைமாநகரகாவல்துறைஆனையா் திருமகேஷ் குமார் அகாவால் கேட்டுக் கொண்டுள்ளாா்

உள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்யப்பட்ட இரண்டுதடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவைஎனமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் பொதமக்கள் எவ்விததயக்கமும் இன்றிதடுப்பு மருந்தைசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்றுசென்னையில் இரண்டாவதுடோஸ் தடுப்பு மருந்தைசெலுத்திக் கொண்டார் இதனைதமதுடிவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதிரு ஸ்டாலின் நம்மையும் நாட்டுமக்களையும் காக்கஅவசியம் தடுப்பூசிபோட்டுக்கொள்ளவேண்டும் என்றுகூறியுள்ளார் இதுவரைதடுப்பூசிபோட்டுக்கொள்ளாதவர்கள் உடனடியாகபோட்டுக்கொள்ளவேண்டும் என்றும் வேறஉடல் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவரைகலந்தாலோசித்துதடுப்பூசியைசெலுத்திக்கொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தடுப்பூசிசெலுத்திக்கொண்ட இரண்டுபயனாளிகள் தங்களுக்குளந்தபாதிப்பும் இல்லையென்றுகூறியுள்ளனர் அச்சமின்றிதடுப்பூசிபோட்டுக்கொள்ளுமாறுஅவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் திரு டி ஜெயக்குமார் இதனைதெரிவித்தார்

தென்தமிழகம் மற்றும் அதனைஒட்டியபகுதிகளில் நிலவும் வளிமண்டலமேலடுக்குழற்சிகாரணமாக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரிமாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இட் கூடிய லேசானதுமுதல் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோரமாவட்டங்களில் காற்றில் ஒப்பு ஈரப்பதம் அதிகமாகஉள்ளதால் வெக்கைஅதிகரித்து இயல்புக்குமாறாகஅதிகமாகவியர்க்கும் என்றுஅதுகூறியுள்ளது கோவிட் பரவல் காரணமாகமயிலாடுதுறைமாவட்டம் தரங்கம்பாடிகோட்டையில் உலகமரபு சின்னங்கள் வாரவிழாரத்துசெய்யப்பட்டது கோவிட் தடுப்பு விதிமுறைகளைபின்பற்றாதஅரசுமற்றும் பேருந்துகளுக்குசேலம் கனியார் மாநகராட்சிஅதிகாரிகள் அபராதம் விதித்தனர் நெல்லைமாநகரில் கோவிட் கட்டுப்பாட்டுபகுதிகள் மற்றும் பிரதானசாலைகளில் தீயணைப்பு வாகனம் மூலம் கிருமிநாசினிதெளிக்கப்பட்டது சேலம் மாநகராட்சிகுடிசைப்பகுதிகளில் நோய் எதிர்ப்பு சக்தியைஅதிகரிக்கும் வைட்டமின் மாத்திரைகள் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் எனமாநகராட்சிஆணையர் திருரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுருஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது